முதலமைச்சர் திரு

வேளாண் பணிகளுக்கு தட்கல் முறையில் மின் இணைப்பு வழங்குவதால் இலவச மின்சார பணிகள் பாதிக்கப்படாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு

அரசின் பல்வேறு நலத்திட்டங்களின் பயன்கள் மக்களை சென்றடைகிறதா என்பதை உறுதி செய்யும் பொறுப்பு அரசிற்கு இருப்பதாக எடுத்துரைத்தாா் இதன்மூலம் அனைவருக்கும் நீதி கிடைப்பது உறுதிசெய்யப்படும் என்றார்

மாற்றுத்திறனாளிகளுக்காக தூர்தர்ஷனின் சைகை மொழி செய்திகளையும் இதர நிகழ்ச்சிகளையும் பிரதமர் பாராட்டினார்

ம் ம் ம் ம் ம நிர்மலா சீத்தாராமன் நாட்டின் கடினமான நிதி சூழ்நிலையிலும் பொருளாதார நிலைமை சீராக சென்று கொண்டிருப்பதால் அதிக தன்னம்பிக்கையுடன் அரசு செயலாற்ற இது வழிகோலும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி

பெருநிறுவனங்கள் தனிநபர் வரிகுறைப்பு நேரடி பணப்பரிமாற்ற நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டிய அவர் சிறுவணிகம் விவசாயம் வீடு மற்றும் வாகனக்கடன் உதவிகளை கூடுதலாக வழங்க வங்கிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக கூறினார் அதிகரிக்கும் வாராக்கடன்களால் ஏற்படும் பொருளாதார நிலைக்கான தவறுகளை தவிர்க்க தனிக்கவனம் செலுத்துமாறு உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் வங்கிகள் தெரிவித்தார்

அவரை ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் சமூக நீதிக்கு கொள்கை உணர்வுடன் பணியாற்றிய அவரது சிந்தனைகளை நாம் என்றும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார் குஜராத் பதேலி கிராமத்தில் மொரார்ஜி தேசாய் சமூக கட்டிடத்தை இன்று திறந்து வைக்கும் அம்மாநில முதலமைச்சர் திரு விஜய்ருபானி அவர் தொடக்கக்கல்வி பயின்ற பள்ளியையும் பார்வையிடுகிறார்

எடப்பாடி கே பழனிச்சாமி இராமநாதபுரம் விருதுநகர் மாவட்டங்களில் புதிய அரசு மருத்துவ கல்லூரிகளுக்கு நாளை அடிக்கல் நாட்டுகிறார் இதன்படி விருதுநகரில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர்

இந்நிகழ்வின் போது பல்வேறு புதிய திட்டப்பணிகளை துவக்கி வைப்பதோடு முடிவுற்ற திட்டங்களை தொடங்குவதுடன் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார்

தங்கமணி தமிழகத்தில் விவசாய பணிகளுக்கு தட்கல் முறையில் மின் இணப்பு வழங்குவதால் இலவச மின்சாரம் வழங்கும் பணிகள் பாதிக்கப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு

தங்கமணி தெரிவித்துள்ளார்

அனைவரின் பாதுகாப்பை கருதியே நிலத்திற்கடியில் மின்பாதைகளை கொண்டு செல்லாமல் உயர்மின் கோபுரங்கள் வழியாக மின்சாரம் கொண்டு செல்லப்படுவதாக குறிப்பிட்டார்

வீரமணி தமிழகத்தில் பெண்கள் அனைத்து துறைகளிலும் முன்னேற வேண்டும் என்ற நோக்கில் அரசு பல்வேறு மகளிர் நலன் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில வணிகவரி பத்திரப்பதிவு துறை அமைச்சர் திரு

பெண்கல்வியில் இடைநிற்றலைத் தடுக்க விலையில்லா மிதிவண்டி சீருடைகள் புத்தகங்கள் போன்றவை வழங்கப்பட்டு வருவதாக எடுத்துரைத்த அவர் பெண்கள் உயர்கல்வி பயில வேண்டும் என்பதற்காகவே திருமண நிதிஉதவி தொகை உயர்த்தி வழங்கப்படுவதாக கூறினார்

கடம்பூர் ராஜு மாரத்தான் போட்டியை இன்று துவக்கி வைத்தாா்

வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் பரிசுகளை வழங்கினார்

மறுமார்க்கத்தில் காரைக்குடியிலிருந்து பிற்பகல் இரண்டரை மணிக்கு புறப்படும் இந்த ரயில் இரவு ஒன்பதேகாலுக்கு திருவாரூர் சென்டையும்

சரக்கு ஆட்டோவில் விவசாய பணிக்காக ஏராளமான தொழிலாளர்கள் சென்று கொண்டிருந்த போது இந்த கார் ஆட்டோவின் பின்புறம் மோதியதையடுத்து இந்த விபத்து நேரிட்டது

செங்கல்பட்டு மாவட்டம் கட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றியம் வில்லியப்பாக்கம் ஊராட்சியில் கோமாரி நோய் தடுப்பூசி பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஜான்லூயிஸ் இன்று தொடங்கி வைத்தார்

சி